சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

சந்தைக்கான பணிகளை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இன்று பார்வையிட உள்ளனர்

மக்கள் அச்சப்படத்தேவையில்லை என்று மக்கள்நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

லிட்டர் பால் கொள்முதல் செய்து அந்நிறுவனம் சாதனை படைத்துள்ளது

இந்த கடைகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளதாலும் கடைகள் தொடர்ந்து செயல்பட தடை விதிப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யபட உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன

இப்பணிகளை இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சள் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஆய்வு செய்ய உள்ளனர்

கோயம்பேடு சந்தையில் சமூக இடைவெளியை வியாபாரிகளும் பொதுமக்களும் பரவியதாகவும் திருமழிசை சந்தையில் கூட்டத்தை ஒழுங்குப்படுத்த தேசிய மாணவர் படை தேசிய நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களையும் தன்னார்வலர்களையும் பயன்படுத்த உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை உடனுக்குடன் கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதால் இறப்பு சதவீதம் மிக குறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

இதையடுத்து மாநிலம் முழுவதும் இந்நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளதாக அவர் தெரிவித்தார்

நோய்த்தொற்றிலிருந்து நீரிழிவு ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளை கொண்டுள்ள மூத்த குடிமக்களை அவர்களது இல்லத்திலேயே பாதுகாக்கவும் தமிழக அரசு உரிய ஏற்பாடுகளை செய்துள்ளதாக டாக்டர் விஜயபாஸ்கர் மேலும் கூறினார்

செல்லூர் ராஜூ கூறியுள்ளார்

இவர்கள் அனைவரும் வண்டலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் மற்றும் சென்னையில் உள்ள இரண்டு தனியார் விடுதிகளுக்கு பேருந்துகளில் அழைத்து செல்லப்பட்டனர்

மாதவரம் பால் பண்ணையில் நிலவிய பிரச்சினை சரி செய்யப்பட்டு விட்டதாகவும் ஒரு ஷிப்ட் முடிந்தபிறகு கிருமிநாசினி மற்றும் சோப்பு தண்ணீர் மூலமாக முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு அடுத்த ஷிப்ட்டுக்கான பணிகள் தொடங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களை சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பும் பணியில் மாநில அரசு ஈடுபட்டுள்ளது

வேலூரில் மருத்துவ சிகிச்சைக்காக வடமாநிலங்களில் இருந்து வந்தவா்களும் இந்த ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகசுந்தரம் தெரிவித்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு சகாய கடன் என்ற சிறப்புத் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் இந்த கடன் வழங்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆப்கானிஸ்தான் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு

துக்கநிகழ்ச்சி மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக வெளியூர் செல்ல அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கும் போது உடனடியாக பாஸ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்